தமிழகத்திற்கான பல்வேறு முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் புதுச்சேரியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவைத் தொடர்ந்து திரு ஜான்குமாரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் புதுச்சேரி அரசுக்கு இன்னும் பெரும்பான்மை இருப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார் மோடி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பெருமக்கள் பலர் வரலாற்றில் மறக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் பஹ்ராய்ச்சில் மகாராஜா சுஹேல் சிங் நினைவகம் கட்டும் பணிகளுக்கும் சித்தாரா ஏரியை சுற்றுலாப் பகுதியாக மேம்படுத்தும் பணிகளுக்கும் இன்று காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி பேசிய அவர் நேதாஜி பட்டேல் அம்பேத்கர் போன்ற பெருந்தலைவர்களை மறப்பது மிகப் பெரிய அநீதி என்றும் சுஹேல்சிங் போன்ற பெருமக்கள் நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பை மறந்து விட முடியாது என்றும் கூறினார் மகாராஜா சுஹேல்சிங் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி ஒன்றையும் பிரதமர் தொடக்கி வைத்தார் இன்றைய தினம் வசந்த பஞ்சமியாகவும் அமைந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டி மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் சம்பந்தப்பட்ட அனைவரின் வெற்றிக்கு சரஸ்வதி தேவியின் அருளாசிகள் கிடைக்கத் தாம் வேண்டுவதாக கூறினார் சுஹேல்சிங் நினைவகத் திட்டத்தினால் பஹ்ராய்ச் பகுதியில் சுற்றுலாத் துறையும் உள்ளுர் கலைஞர்களின் வாழ்க்கையும் மேம்படும் என்று அவர் தெரிவித்தார் உத்தரபிரதேசத்தில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் வகையில் பல எக்ஸ்பிரஸ் பாதைகள் அமைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் கொரோனா பெருந்தொற்றுக் காலத்தில் உத்தரபிரதேச அரசு கடும் முயற்சிகள் மூலம் பல உயிர்களைக் காப்பாற்றியது பாராட்டதக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் உத்தரபிரதேசத்தில் கரும்பு விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையிலும் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகளை சிலர் தவறான பாதையில் இட்டுச் செல்வதாக பிரதமர் மேலும் கூறினார் மோடி பட்ஜெட் உள்கட்டமைப்பு துறைக்கான பட்ஜெட் உத்தேசங்களை திறம்பட்ட முறையில் அமல்படுத்துவதற்கான செயல்திட்டம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இணைய வழிக் கருத்தரங்கில் உரையாற்றுகிறார் முக்கிய நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் நிதித் துறை நிபுணர்களும் இதில் பங்கேற்கிறார்கள் உள்கட்டமைப்புத் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் மேம்பாட்டு பணிகளின் தரம் மற்றும் வேகத்தை அதிகரிப்பது குறித்தும் இவர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுக்கு இடையிலும் இரண்டு ஆலோசனை அமர்வுகள் இடம் பெற உள்ளன இதன் தொடர்ச்சியாக இறுதி உத்திகளின் அமலாக்கம் குறித்து மேற்கொண்டு ஆலோசனைகளுக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது மோடி தமிழ்நாடு எண்ணெய் எரிவாயுத் துறையில் தமிழகத்திற்கான பல்வேறு முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் இயற்கை எரிவாயு எடுத்துச் செல்வதற்கான ராமநாதபுரம் தூத்துக்குடி குழாய்ப் பாதையும் பெட்ரோலை கந்தக நீக்கம் செய்ய சென்னை அருகே மணலியில் அமைக்கப்பட்டுள்ள சிபிசிஎல் ஆலையும் அடங்கும் நாகப் பட்டிணத்தில் காவிரிப் படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் எரிசக்தி துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் கணிசமான சமூகப் பொருளாதார நன்மைகளை வழங்குவதாகவும் இத்திட்டங்கள் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

அண்மையில் முன்னாள் அமைச்சர் திரு நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தான் ஆகிய இருவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர் தொடர்ந்து புதுச்சேரி வந்திருந்த திரு ஜே பி நட்டா முன்னிலையில் இவர்கள் பாரதீய ஜனதா கட்சியில் இணைந்தனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் வும் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை தலைவருக்கு வாட்ஸ் அப் மற்றும் காணொளி காட்சி மூலமாகத் தெரிவித்துள்ளார் அசல் ராஜினாமா கடிதத்தை விரைவில் அனுப்பி வைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் இன்று ராஜினாமா செய்தார்

ஜான்குமாரின் ராஜினாமா ஏற்கப் பட்டுள்ளதாகவும் திரு மல்லாடி கிருஷ்னாராவ் வின் ராஜினாமா அசல் கடிதம் கிடைத்த உடன் ஏற்கப்படும் என்றும் பேரவை தலைவர் சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி அரசின் பெரும்பான்மை வலுவை நிரூபிக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார்

இதை தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது

கட்சி ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசன விதிமுறைகளின் படி செயல்படுவோம் என்றும் கூறினார்

அரசைக் கவிழ்க்க கூடாது என்ற எண்ணம் உள்ள சிலர் எதிர்கட்சிகளில் இருப்பதாகவும் இவர்கள் சட்டமன்றத்தில் அரசை ஆதரிப்பார்கள் என்றும் அரசுக் கொறடா திரு அனந்தராமன் கூறினார் அமைச்சர் திரு ஷாஜகான் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்பு முதலமைச்சர் போட்டியிடுவதற்காக நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து மகிழ்ச்சியுடன் ராஜினாமா செய்தது போலன்றி தற்போது வருத்தமாகவே காமராஜ் நகர் தொகுதியில் இருந்து தாம் ராஜினாமா செய்வதாகக் கூறினார் அடுத்த தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் தாம் போட்டியிடப் போவதாகவும் நெல்லித்தோப்பு தொகுதியில் தமது மகன் போட்டியிடுவார் என்றும் திரு ஜான்குமார் தெரிவித்தார்

புதுச்சேரிக்கு என்னால் எதாவது நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்றும் திரு ஜான்குமார் குறிப்பிட்டார் மல்லாடி இதற்கிடையே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்களின் நன்மைக்காகவே தாம் இவ்வாறு முடிவு செய்திருப்பதாகவும் மக்களின் நன்மைக்கான தமது இன்னொரு முடிவு வெகு விரைவில் வெளியாகும் என்றும் கூறினார் ஏனாமில் தற்போது நடைபெறும் கைவினைக் கண்காட்சியில் இன்று பெண்களுக்கு இலவச தையல் மெஷின் வழங்கும் நிகழ்ச்சியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கலந்து கொண்ட போதிலும் உதவிகளை வழங்கும் பொறுப்பை ஏற்கவில்லை என்று எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு எதுவும் இருக்கவில்லை

அம்பகரத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் கல்வி அமைச்சர் திரு ஆர் கமலக்கண்ணன் இப்பணிகளைத் தொடக்கி வைத்தார்

இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுனர்களுக்கு சாலைப் பாதுகாப்பு சின்னம் பொறித்த சீருடைகள் வழங்கப்பட்டன